துணிச்சலான வெளிப்படையான முடிவுகள் எடுக்கும் நிலைக்கு மாறியுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார்

ஜார்க்கண்ட் சுட்டப்பேரவைக்கு இரண்டாவது மூன்றாவது கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

பகுதிகளில் இன்றும் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

ஆடவர் பிரிவில் இன்று இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது

மும்பையில் நேற்று கம்பெனி சிறப்பு தன்மைக்கான எக்னாமிக் டைம்ஸ் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியில் முக்கிய உரையாற்றிய அவர் உலகின் ஐந்து பெரிய பொருளாதாரங்களில் ஒன்றாக இந்தியா உருவெடுக்கும் என்றார்

தற்போதைய மந்த நிலை தற்காலிகமானது என்றும் இதளை இந்திய தொழில்துறையினரும் இந்திய சந்தைகளும் விரைவில் சீர்படுத்திவிடும் என்றும் அவர் கூறினார் தொழில் துறையையும் வர்த்தகத்தையும் வலுப்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக அவர் தெரிவித்தார் எல்லைப் பாதுகாப்புப்படை அமைப்பு தினத்தையொட்டி அதன் வீரர்களுக்கும் வீரர்களின் குடும்பங்களுக்கும் பிரதமர் திரு மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் நாட்டின் எல்லைகளை இந்த படை வீரர்கள் உறுதியுடன் பாதுகாத்து வருகிறார்கள் என்று பிரதமர் தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இயற்கை சீற்றங்களின்போதும் நெருக்கடியான சூழ்நிலைகளிலும் எல்லைப் பாதுகாப்பு படையினர் நாட்டு மக்களுக்கு சேவை புரிய கடுமையாக பாடுபட்டு வருகிறார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் மகாராஷ்ட்ர சுட்டப்பேரவைத் தலைவராக காங்கிரஸ் வேட்பாளர் திரு நானா பட்டோல் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இந்தத் தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு கிஸன் கத்தோர் வேட்பு மனுவை இன்று திரும்பப் பெற்றார் ஆளும் சிவசேனா காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி சார்பில் பேரவைத் தலைவர் பதவிக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு நானா பட்டோல் வேட்பு மனு தாக்கல் செய்தார் இதனைஎதிர்த்து பிஜேபி வேட்பாளராக கிஸன் கத்தோர் வேட்புமனு தாக்கல் செய்தார் வேட்புமனுவை இன்று காலை பத்துமணிக்குள் திரும்பப்பெற அவகாசம் அளிக்கப்பட்ட நிலையில் பிஜேபி வேட்பாளர் வேட்புமனுவை திரும்பப்பெற்றார் திரு நானா பட்டோல் சாக்கோலி தொகுதியிலிருந்துசட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் மத்திய தடயவியல் சோதனை கூடங்களை வெளிநாட்டு நிபுணர்களின் துணையோடு தடய உளவியல் பகுதிக்கு விரிவுபடுத்துவது என மத்திய அரசு முடிவு செய்துள்ளது கடுமையான குற்றங்கள் தொடர்பான அறிவியல் பூர்வ புலன் விசாரணையை மேலும் திறன்மிக்கதாக செய்வதற்கு இது உதவும் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுதில்லி தடயவியல் சேவைகள் இயக்ககத்திற்கும் அகமதாபாதில் உள்ள குஜராத் தடயவியல் பல்கலைக்கழகத்திற்கும் இடையே கையெழுத்தாகி உள்ளது இந்த ஒப்பந்தம் இந்த துறைச்சார்ந்த கல்வியாளர்களுக்கும் இந்தத்துறையின் நிபுணர்களுக்கும் இடையே ஒத்துழைப்பை வலுப்பட செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தடய உளவியல் என்பது தடய அறிவியலின் முக்கிய பகுதியாக வளர்ந்து வருகிறது குற்றவியல் நீதியில் இது தற்போது முதன்மையாக உள்ளது கற்றுச்சூழல் குறித்த குறும்பட போட்டியில் வெற்றி பெற்ற படங்களுக்கு கற்றுச்சூழல் அமைச்சகம் விருதுகளை வழங்கியுள்ளது

நான்கு நாட்கள் நடைபெற்ற விழாவில் தெரிவு செய்யப்பட்ட அனைத்து படங்களும் திரையிடப்பட்டன

இவற்றில் விருதுக்கான குறும்படங்களை திரைப்படத்துறையை சேர்ந்த ரமேஷ் சிப்பி ராகுல் ராவைல் மஞ்சு போரா ஆகியோரைக் கொண்ட குழுவினர் தேர்ந்தெடுத்தனர் இந்த நான்கு நாள் கற்றுச்சூழல் திரைப்பட விழாவை சென்ற புதன்கிழமையன்று நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சுரேஷ் பிரபு தொடங்கி வைத்தார் இந்த ஆண்டு உலக ஜுன்மாதம் நடைபெற்ற உலக கற்றுச்சூழல் தினத்தன்று இந்த விழா பற்றி மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் அறிவிப்பு வெளியிட்டார் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கு இரண்டாவது தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

இதற்கான பிரச்சாரத்தில் பிஜேபி ஜார்க்கண்ட் முக்தி மோர்க்சா காங்கிரஸ் ராஷ்ட்ரிய ஜனதாதள் போன்ற கட்சிகளின் தலைவர்கள் வெற்றிகரமாக ஈடுபட்டு வருகின்றனர்

நாகாலாந்து அமைப்பு தினத்தையொட்டி அம்மாநில மக்க ளுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இம்மாநிலம் மகத்தான கலாச்சாரத்தை கொண்டது என்று டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ள அவர் கருணையும் வலிமையும் கொண்டவர்கள் நாகாலாந்து மக்கள் என்றும் கூறியுள்ளார் வரும் ஆண்டுகளில் நாகாவாந்து வளர்ச்சியில் புதிய உச்சத்தை தொடுவதற்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் நிழல் உலக தாதா தாவூத் இப்ராஹிமின் கூட்டாளியான இக்பால் மிர்ச்சியின் கூட்டாளிகள் என கருதப்படும் ஹாருண் யூசுப் ஹுமாயூன் மெர்ச்சன் ஆகியோரின் ஜாமீன் மனுக்களை மும்பையில் உள்ள கருப்புப்பண தடுப்புச்சட்ட தனி நீதிமன்றம் நிராகரித்துள்ளது இருப்பினும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இடைத்தரகர்கள் என்று கருதப்படும் ரஞ்சித் பிந்த்ரா ரிங்கு தேஷ் பாண்டே ஆகிய இருவருக்கும் நீதிமன்றம் ஜாமீன் அனுமதித்துள்ளது இக்பால் மிர்ச்சியின் சுட்டவிரோத மனை வணிகம் தொடர்பாக இந்த நான்கு பேரும் சென்ற மாதம் கருப்புப்பண தடுப்பு சுட்டத்தின்கீழ் அமலாக்கத் துறையினரால் கைது செய்யப்பட்டனர்

அமெரிக்காவின் தெற்கு டக்கோட்டா மாகானத்தில் நேற்று ஏற்பட்ட விமான விபத்தில் இரண்டு குழந்தைகள் உட்பட ஒன்பது பேர் உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களில் விமானியும் ஒருவர்

இந்த விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே தரையில் விழுந்து நொறுங்கியதாக விமான நிறுவன தகவல் தெரிவிக்கிறது எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக உலக எய்ட்ஸ் தினம் கடைப்பிடிக்கப்படுகிறது எச்ஐவி எனப்படும் மனித நோய் எதிர்ப்பைக் குறைக்கும் வைரஸ் காரணமாக எப்ட்ஸ் நோய் ஏற்படுகிறது இந்த தினம் அனுசரிக்கப்படுவதால் மக்கள் எச்ஐவி க்கு எதிராக எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் எச்ஐவி பாதிப்புடன் வாழும் மக்களுக்கு ஆதரவு அளிக்கவும் வழிவகை ஏற்படுகிறதுகமுதாயமே மாற்றத்தை உருவாக்கும் என்பது இந்த ஆண்டின் மையக் கருத்தாகும்

குமரிக்கடலில் ஏற்பட்டுள்ள மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல பகுதிகளில் இன்றும் மிதமான சில பகுதிகளில் பலத்த மழை பெய்யக்கூடும் என சென்னை வாளிலை ஆய்வு எமய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார்

பிற்பகல் நடைபெறும் இப்பிரிவிள் மற்றொரு அரையிறதிப்போட்டியில் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் மோதுகின்றன